கோவை சூலூர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் கனகராஜ் திடீர் மாரடைப்பால் இன்று காலமானார்

வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை இன்று உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது

தேர்தல் தொடர்பாக பணம் கொண்டு செல்லுதல் எடிஎம் பணப்பரிவர்த்தனைகள் தொடர்பான தேர்தல் ஆணையம் மற்றும் ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகள் அனைத்து வங்கி பிரதிநிதிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார்

மகிமுக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஈரோடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் கணேச மூர்த்தி தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் சின்னத்தில் போட்டியிடுவார் என்று கட்சியின் பொதுச்செயலர் திரு

மாவட்ட மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் மாணாக்கருக்கு மாதிரி இயந்திரம் மூலம் வாக்குப்பதிவு குறித்து விளக்கமளிக்கப்பட்டது

நாளிதழ் மற்றும் செய்திதாள்களில் வரும் விளம்பரங்கள் பிரச்சாரங்கள் ஆகியவை குறித்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

பொன்னையா தெரிவித்துள்ளார் சிவகங்கை மக்களவை மற்றும் மானாமதுரை சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பிரச்சார வாகனம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த அப்பகுதிகளில் உள்ள உதவி தேர்தல் அலுவலர்களிடம் அனுமதி பெற வேண்டும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார் தேர்தல் விழிப்புணர்வு தர்மபுரி அரசுக்கலைக்கல்லூரியில் தேர்தல் தொடர்பான விதிமீறல் புகார்கள் தெரிவிக்கும் சி விஜில் செயலி செயல்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது

தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கும்பணிகள் தொடங்கியுள்ளன

பொன்ராதாகிருஷ்ணன் மக்களவை தேர்தலுக்கு பின்னர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் துறைமுகம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு

நாகர்கோவிலில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரம் கோடி ருபாய் மதிப்பில் மேலும் பல பாலங்கள் அமைக்கப்படும் என்றார் முன்னதாக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக்கூட்டத்தில் அவர் பங்கேற்றார் சமூக ஊடகங்கள் வரும் மக்களவை தேர்தலில் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் குறித்து இந்திய இணையதள செல் போன் சங்கமும் சமூக வலைதளங்களும் தேர்தல் விதிமுறை கொள்கையை பின்பற்ற தாமாகவே முன்வந்துள்ளன இதன்படி உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் விதிமுறைகளை மீறினால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இக்கழகம் அறிவித்துள்ளது சமூக ஊடகங்களில் அரசியல் விளம்பரங்களை ஒளிபரப்பு செய்வதற்கு முன் கண்காணிப்பு குழுவிடமிருந்து ஊடக சான்றிதழ் பெறுவதும் இகன்கீழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

வேலுமணி உள்ளிட்டோர் அன்னாரின் மறைவிற்கு நேரில் சென்று இன்று அஞ்சலி செலுத்தினர் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் உள்ளிட்டோர் அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் இன்று கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர்

வசந்த காலத்தை வரவேற்கும் விழாவான ஹோலி பண்டிகையை ஒட்டி மாநிலங்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணங்களை வட பூசியும் நடனமாடியும் தங்களது அன்பையும் மகிழ்ச்சியையும் பரிமாறி வருகின்றனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தக்காளி கலவைகளை பூசி ஹோலி பண்டிகையை மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர் தீமையை நன்மை வெல்லும் என்பதை குறிக்கும் வகையில் ஹோலிக்கா எனப்படும் தீ மிதி நிகழ்வுகளும் நாடுமுழுவதும் நடைபெற்று வருகின்றன

ஜெயதேவராஜ் தெரிவித்துள்ளார் வனடஙாள் உலக வன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது வகையில் வனங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வனங்களும் கல்வியும் என்ற கருப்பொருளுடன் இந்தாண்டு

பூமியில் உயிரினங்களின் வாழ்க்கை சூழலை சமநிலையில் வைத்திருப்பதில் வனங்கள் மிக முக்கிய பங்காற்றுவதால் வனங்களை பாதுகாப்பதும் அதிக அளவில் மரங்களை நடுதலும் ஒவ்வொருவரின் கடமையாக திகழ்கிறது